மும்பை அணி பெங்களூரு அணியை இன்று எதிர்கொள்கிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி உள்ளிட்டோர் தங்கள் கட்சிட் வேட்பாளர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களின் வாழ்க்கை மேம்பாடு அடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் தீவிரவாதம் ஊழல் மற்றும் வறுமையை ஒழிக்க தமது அரசு உறுதிபூண்டு செயல்படுவதாகவும் அவர் கூறினார் குஜாத் மாநிலம் காந்தி நகரில் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் உத்தரப்பிரதேசத்திற்கு வெளியே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி நேற்று முதல் முறையாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அஸ்ஸாமில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலத்தின் பிரச்சினைகளை பிஜேபி அரசு தீர்க்கவில்லை என்று குற்றம்சாட்டினார் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் ராஷ்டரிய ஜனதா தள கூட்டணி நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார் சத்தீஷ்கரின் சம்ப்பா மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பகுஜன் சமாஜ் கட்சித்தலைவர் செல்வி மாயாவதி காங்கிரஸ் மற்றும் பிஜேபி அரசுகள் இரண்டுமே அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம்சாட்டினார்

மகாராஷ்டிராவில் நக்ஸல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட கட்சிரோலி சிமூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட நான்கு வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது

நக்ஸலைட்டுகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது அன்றைய தினம் இரண்டு இடங்களில் வெடிகுண்டுகளும் வெடித்தன

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை சேர்ந்த மூன்று தீவிரவாதிகள் இத்தாக்குதலை நடத்தினர் அப்போது இருதாப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மத்திய பாதுகாப்புப் படையை சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அனைவரும் கட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தத் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு இர்ஷாத் அசமது ரிஷி புகலிடம் கொடுத்த முக்கிய குற்றவாளி என தேசிய புலனாய்வு அமைப்பான என் ஐ ஏ தெரிவித்துள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் வங்க புத்தாண்டு இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு ஏராளமான மக்கள் அதிகாலை முதலே ஆலயங்களுக்குச் சென்று வழிபட்டு வருகின்றனர் வங்க கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன இந்த பண்டிகையை முன்னிட்டு மேற்குவங்க ஆளுநர் திரு கேசரிநாத் திரிபாதி முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோர் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது

அடுத்த இரண்டு நாட்களுக்கு இதே வெப்பநிலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் திருப்பூரில் சாய தொழிற்சாலை ஒன்றின் கழிவுநீர் தொட்டியை குத்தம் செய்தபோது விஷ வாயு தாக்கி நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் உயிரிழந்த அனைவரும் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று காவல் துறையினர் தெரிவித்தனர் கழிவுநீர் தொட்டியை கத்தம் செய்தபோது பாதிக்கப்பட்ட ஒருவரை மீட்க மேலும் ஆறு பேர் முயன்றபோது இந்த சம்பவம் நேரிட்டதாகவும் இது தொடர்பாக அந்த சாய தொழிற்சாலைக்கு எதிராக வழக்கு பதிவு செப்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல் துறையினர் கூறியுள்ளனர் மகாராஷ்டிராவில் மத்திய பணியாளர் தேர்வு வாரிய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் வெளியான விவகாரத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் தளியார் பயிற்சி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் களிதம் வரலாறு உள்ளிட்ட கேள்வித் தாள்கள் வாட்ஸ் அப் மூலம் வெளியானதாகவும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தானே மாவட்டம் பிவாண்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு அங்கீத் கோயல் தெரிவித்தார்

பொருளாதாரத்தை மறுசீரமைக்க தமது அரசு கடின முடிவுகளை எடுத்ததாகவும் அதுவே இந்த தோல்விக்கு காரணம் என்றும் பதவி விலகும் பிரதமர் திரு ஜூஹா சிபிலியா கூறியுள்ளார்

முப்பதாம் தேதிவரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினர் அந்தஸ்து இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது இதில் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பதிப்பகத்தினர் மற்றும் புத்தக விற்பனையாளர்கள் புத்தகங்களை காட்சிப்படுத்துகின்றனர்

சூடானில் ரானுவ கவுன்சில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ஆவாத் இபுன் அஃப் ஐ பதவி நீக்கம் செய்துள்ளதுடன் உளவுத்துறை தலைவர் பொறுப்பிலும் புதிய நபரை நியமித்துள்ளது ஏற்கனவே தேசிய உளவுப்பிரிவு மற்றும் பாதுகாப்பு சேவைகளின் தலைவராக பொறுப்பு வகித்த திரு சலா அப்துல்லா முகமது சலேவுக்கு எதிலாக திரு அபுபக்கர் முஸ்தபா புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவ செய்தித் தொடர்பாளர் திரு ஷாம்ஸ் எல் பின் கபாசி ஷிண்ட்டோ கூறினார் அமெரிக்கா மற்றும் கவிட்சர்லாந்துக்கான தூதர்களும் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முன்னாள் அதிபர் திரு உமர் அல் பஷீருக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்ற ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் இதனிடையே சூடானில் தற்போது ஏற்பட்டுள்ள ராணுவ ஆட்சியை அங்கீகரிக்குமாறு சர்வதேச சமுதாயத்திற்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது

அந்நாட்டின் தென்மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதால் பொது மக்கள் பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர்

அரசுப் படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வரும் கலிஃபா ஹஃப்தர் தலைமையிலான படைகள் இம்மாத தொடக்கத்தில் இந்த தாக்குதலை தொடங்கின தலைநகர் திரிப்போலியை கைப்பற்றும் நோக்கத்துடன் நான்காம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தாக்குதலில் ஏராளமான சுகாதாரப் பணியாளர்களும் பொது மக்களும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐநா அதரவு அரசுப்படைகளும் செயல்பட்டு வருகின்றன செயற்கை நுண்ணறிவுத் திறன் தொடர்பான உலக அளவிலான உச்சிமாநாட்டை இம்மாத இறுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடத்துகிறது